நரேந்திரமோடிகூறியுள்ளார்

நாட்டல் தொடர்ந்துஅதிகரித்துவருவதாகமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களைதாயகத்திற்கு அழைத்துவருவதற்கானநடவடிக்கைகளை அரசுதொடங்கிஉள்ளது

திரு பன்வாரிலால் புரோஹித்தைசந்தித்துபேசினார்

நரேந்திரமோடிகூறியுள்ளார்

சமத்துவம் மனிதாபிமானம் நேர்மைஆகியவற்றின் அடிப்படையில் இது அமையவேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

என்பதுஒருகுடும்பம் என்றுதான் இந்தியநாகரிகம் கருதுவதாகவும் தனதுநாட்டின் உலகம் மக்களைகாப்பதுபோல் உலகநாடுகளுக்கு இந்தியாதன்னால் முடிந்தஉதவிகளைசெய்துவருவதாகவும் கூறினாா்

சொந்தமக்களுக்கானதேவைஅதிகமாகன இருந்தாலும் மற்றநாடுகளுக்கு இந்தியாஉதவிசெய்துவருவதாகவும் அவர் கூறினார் அணிசேராஅமைப்பில் இடம் பெற்றுள்ளஅனைத்துநாடுகளுக்கும் இந்தியாமருந்துகளைஅனுப்பிஉள்ளதுஎன்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடிதெரிவித்தார்

இதேபோல் நோயாளிகள் இரட்டிப்பாகும் தன்மைபன்னிரெண்டுநாட்களாகஅதிகரித்துள்ளது

புண்ணியசலீலா ப்ரீவத்சவாகூறினார்

இதற்கான யுக்திகளைஅந்தகுழுமம் உருவாக்கிஉள்ளதாகஅதன் தலைமை இயக்குநர் டாக்டர் சேகர் சி மாண்டே இந்தகூட்டத்தில் அமைச்சரிடம் தெரிவித்தாா் டிஜிட்டல் மற்றும் மூலக்கூறுகண்காணிப்பு துரிதமற்றும் குறைந்தசெலவிலானமருத்துவபரிசோதனைகள் புதியமருந்துகள் ஏற்களவேஉள்ளமருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளைமாற்றுஉபயோகத்திற்குபயன்படுத்துதல் முழுகவசஉடைகள் ஆகியவைகுறித்தும் இந்தகூட்டத்தில் அமைச்சரிடம் அவர் விளக்கினார் பல்வேறுமாநிலங்களில் ஊரடங்கால் சிக்கியுள்ள இடம்பெயர்ந்ததொழிலாளர்கள் அவர்களதுசொந்தமாநிலத்திற்குசெல்லசிறப்பு ரயில்களைரயில்வே இயக்குகிறது

மாநிலஅரசுகள் கோரினால் மட்டும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றஉள்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களைதாயகத்திற்கு அழைத்துவருவதற்கானநடவடிக்கைகளைமத்திய அரசுதொடங்கிஉள்ளது

கட்டணம் அடிப்படையில் வழக்கமானசேவைஅல்லாதசிறப்பு விமானவசதிசெய்துதரப்படும் என்றும் அந்தஅமைச்சகம் கூறியுள்ளது விமானத்தில் பயணிப்பதற்குமுன்பாகஅனைத்து இந்தியர்களுக்கும் உடல் பரிசோதனைசெய்யப்படும் என்றும்

பயனத்தின் போதுஅனைவரும் சுகாதாரம் மற்றும் சிவில் விமானப் போக்குவரத்துஅமைச்சகத்தின் நடைமுறைகளைகண்டிப்பாகபின்பற்றவேண்டும் என்றும் அரசுகூறியுள்ளது இந்தியாதிரும்பியவுடன் அனைவரும் ஆரோக்கியசேதுசெயலியில் இணைக்கப்படுவார்கள்

திருஎடப்பாடிபழனிசாமிநேற்றுமாலைமாநிலஆளுநர் முதலமைச்சர் திருபன்வாரிலால் புரோஹித்தைசந்தித்துபேசினார்

மக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தலைமைச் செயலர் உள்ளிட்டஉயரதிகாரிகளும் முதலமைச்சருடன் சென்றிருந்தனர்

பாண்டியராஜன் கூறியுள்ளார்